முதலமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படும் என்று திரு

ரயில்வேயை தனியார் மயமாக்கும் உத்தேசம் எதுவும் இல்லை என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் கூறியிருக்கிறார்

மாணாக்கருக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு

மாநிலம் முழுவதும் தடுப்பணைகள் கட்ட ஆயிரம் கோடி ரூபாய் நிதிஒதுக்கிடு செய்து பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார்

இவ்விழாவில் துணை முதலமைச்சர் திரு

எடப்பாடி கே பழனிசாமி கிருஷ்ணகிரி மாவட்டம் போலுப்பள்ளியில் புதிய அரசு மருத்துவகல்லூரிக்கு இன்றுமாலை அடிக்கல் நாட்டுகிறார் இந்நிகழ்ச்சிகளில் பல்வேறு முடிவுற்ற திட்டபணிகளை துவக்கி வைப்பதோடு அரசின் நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு அவர் வழங்க உள்ளார்

மக்களவை இன்று கூடியதும் டெல்லி வன்முறை சம்பவ பிரச்சினையை எழுப்பிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு இவ்விஷயத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா பதவி விலகவேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர்

அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக ஊறு விளைவித்து வருவதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார்

முன்னதாக அவையில் இப்பிரச்சினையை எதிர்கட்சிகள் எழுப்பிய போது ஹோலி பண்டிகைக்கு பின் இது குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை கருத்தில் கொள்ளாமல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இடதுசாரி கட்சி உறுப்பினர்கள் அவையில் கோஷங்களை எழுப்பினர் இதனிடையே அவையின் அலுவல்களை ஒத்திவைத்து டெல்லி வன்முறை குறித்து விவாதிக்க இயலாது என்று அவை தலைவர் திரு

இந்நிலையில் ஒருசில திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து மாநிலங்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது

கலவரத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் வீடுகளை இழந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவேண்டும் என்றும் இடதுசாரிகள் கட்சிகள் இப்போராட்டத்தின் போது கேட்டுக்கொண்டன

கலைத்துறையில் சிறப்பான சேவை புரிந்தததை அங்கீகரிப்பதற்காக மதிப்புக்குழு தோ்வு செய்த கலைஞர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசுத்தொகையுடன் இந்த விருது வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத்சிங் பட்டேல் லலித் கலா அகாடமி தலைவா் திரு உத்தம் பச்சார்னே உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

செயற்கைகோளை விண்ணில் செலுத்துவதை பார்வையிட பெயர் பதிவு செய்துள்ள பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது

ஹர்ஷவர்தன் கொரோனா வைரஸ் தொற்றை சமாளிப்பதற்கு டெல்லியில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தனிப்பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

தொற்றை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அனைத்து நடவடிக்கைகளும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார்

குல்சன் ராஜ் கூறியிருக்கிறார்

தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சியிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் பெண்களின் பங்கு அதிகளவில் இருப்பது குறிப்பிடத்தக்கது

இறுதிபோட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை மெல்போர்னில் நடைபெறும்